நிர்வகிக்க புதிய பதவியை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

அம்மாநிலத்தில் ஆட்சி அமைச்ச இன்று உரிமை கோருகிறார்

செய்துள்ளது

விராட்கோலி முதலிடத்தை தக்கவைத்துக்கொண்டுள்ளார் ஜார்க்கண்ட்டில் ஜெ எம் எம் எனப்படும் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டப்பேரவைக்குழுத் தலைவராக திரு ஹேமந்த் சோரன் இன்று தேர்வு செய்யப்பட்டார் அண்மையில் நடைபெற்ற சுட்டப்பேரவைத்தேர்தலில் ஜே எம் எம் காங்கிரஸ் ஆர் ஜே டி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது

இதனையடுத்து இன்று இரவு எட்டுமணிக்கு ஆளுநரை சந்திக்கும் ஹேமந்த் சோரன் முறைப்படி ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் முன்னதாக இன்றிரவு ஜே எம் எம் தலைமையிலான கூட்டணியின் கூட்டத்திலும் ஹேமந்த் சோரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என கூட்டணி கட்சியினர் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்புத்துறையில் சீப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாப் எனப்படும் நான்கு நட்சத்திர பதவியை உருவாக்க மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது

செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் ரயில்வே ஆணையத்தை நிர்வாகரீதியாக மறுகட்டமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் இதன்படி ரயில்வே ஆணையம் தலைமைச்செயல் அதிகாரி மற்றும் நான்கு உறுப்பினர்களுடன் செயல்படும் இந்த அமைப்பில் சில தன்னாட்சி உறுப்பினர்களும் இடம்பெறுவர் தற்போது எட்டு உறுப்பினர்களுடன் செயவ்பட்டு வரும் அமைப்பு இனிமேல் இந்திய ரயில்வே மேலாண்மை சேவை குழு என்று அழைக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் ரயில்வேத்துறையை மேம்படுத்தும் வகையிலும் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்தநடவடிக்கை உதவும் என்று அவர் தெரிவித்தார் ரயில்வேயை மறுசீரமைக்க அமைக்கப்பட்ட பல்வேறு கமிட்டிகள் சேவைகளை ஒருங்கிணைக்க பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரசின் இந்த நடவடிக்கைக்கு ரயில்வே அதிகாரிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அடல் நிலத்தடி நீர் பாதுகாப்பு திட்டத்திற்கு ஆறாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்க மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது புத்தில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அளமக்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா மத்தியப்பிரதேசம் மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவில் அடுத்த இந்தாண்டுகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க இத்திட்டம் உதவும் என்று அவர் தெரிவித்தார்

மத்திய பொதுத்துறை நிறுவனமான பி சி பி எல் எனப்படும் பிரம்மபுத்திரா பட்டாசு மற்றும் பாலிமர் லிமிடெட் நிறுவனம் அஸ்ஸாம் எரிவாயு பட்டாசு திட்டத்தை செயல்படுத்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநில பகுதிகளில் சமூக பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வழிவகை ஏற்பட்டுள்ளது

புத்தில்லியில் இன்று வருடாந்திர ஆகாஷ்வாணி விருதுகளை வழங்கி பேசிய அவர் டிஜிட்டல் வானொலியில் ஒலிபரப்பு துல்லியமாக இருக்கும் என்றும் தொலை தூர பகுதிகளுக்கும் ஒலிபரப்பு சேவைகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் இசை செய்தி பொழுதுபோக்கு என மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரசார் பாரதி தலைவர் டாக்டர் ஏ சூரிய பிரகாஷ் அகில இந்திய வானொலியின் செய்திகள் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவை என்று தெரிவித்தார் ஊழியர்களிடம் பொதிந்துள்ள திறமைகளை வெளிகொனர்ந்து அவற்றை அங்கீகரிக்கும் வகையில் இவ்விருதுகள் மாற்றி அமைக்கப்படும் என்று பிரசார் பாரதி தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை வானொலி நிலைய செய்திப்பிரிவில் பணியாற்றும் திருமதி எஸ் ஜாய் சிறந்த செய்தியாளருக்கான விருதை பெற்றார்

லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கலாநிதி நெய்த்தானி பி எஃப் ஐ எனப்படும் அமைப்பைச்சேர்ந்த மூன்று பேர் வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் கூட்டு சதியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார் ஆட்சேபணைக்குரிய காட்சி நாடாக்களும் துண்டு பிரகரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மாநிலம் முழுவதும் தற்போது பரவலாக அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது எந்தவொரு தேவையற்ற சும்பவங்களும் மாநிலத்தில் நடைபெறவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே வன்முறையால் பாதிக்கப்பட்ட மீரட் நகருக்கு செல்ல முயன்ற காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் பொதுச்செயவாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோரும் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் குஜராத்தில் குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு ஆரவாக அனைத்து மாவட்டங்களிலும் பேரணி நடத்த பிஜேபி அழைப்பு விடுத்துள்ளது கர்நாடகாவில் கிராமப்புறங்களில் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து சிறுபான்மையினரிடையே விழிப்புனர்வை ஏற்படுத்தவேண்டும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு நீலன்குமார் தனது கட்சியினரை கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த சுட்டம் குறித்து எதிர்க்கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறிய அவர் இதனை முறியடிக்கும் வகையில் செயல்படவேண்டும் என்று தனது கட்சியினரை கேட்டுக்கொண்டுள்ளார் அண்டைநாடுகளில் சிறுபான்மையினராக இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு சுகுடியுரிமை வழங்கவே இச்சடம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை காப்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு துறைகளில் முக்கிய பதவிகளில் சிறுபான்மையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மத்தியஅரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையும் இந்தியாவில் உள்ள ஐநா சபை அமைப்பு சர்வதேச பசுமை வளர்ச்சிக்கழகம் ஆகியவை இணைந்து இக்குறியீட்டை வெளியிடுகின்றன தேசிய நுகர்வோர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது நாட்டில் உள்ள அனைத்து நுகர்வோரும் தங்களுடைய உரிமை மற்றும் பொறுப்பகளை உணர்ந்து செயல்படுவதை வலியுறுத்த இத்தினம் கொண்டாடப்படுகிறது

இந்த ஆண்டு நுகர்வோர் குறைதீர் முறையில் மாற்று என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது நேர்மையற்ற வியாபாரமுறைகள் தரமற்ற பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து நுகர்வோரை காக்கும் நோக்கத்தோடு இந்த ஆண்டு தேசிய நுகர்வோர் தினம் இயக்கமாக கடைபிடிக்கப்பட்டது கோவாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இன்றிரவு முதல் களைகட்ட தொடங்குகிறது ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு கோவாவில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் இதில் பங்கேற்பதற்காக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் சுற்றுலாப்பயணிகள் அங்கு குவிந்துள்ளனர் பாரம்பரியப்படி இன்று நள்ளிரவு கோவாவில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன இதளை முன்னிட்டு அம்மாநிலம் முழுவதும் வண்ணவிளக்குகளால் தெருக்கள் மற்றும் வீடுகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் விரிவாக செய்துள்ளனர்

ஜம்மு மண்டலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களின் இணை ஆணையர்கள் கூட்டத்தில் பதங்கு குழிகள் அமைத்துவரும் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்திற்கு மண்டல ஆணையர் திரு சஞ்சீவ் வர்மா தலைமையேற்றார்

ஜம்மு கஷ்மீரில் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறைகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய ஜம்மு கஷ்மீர் விவசாய மேம்பாட்டு ஆலோசனைக்குழி ஆய்வுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது

சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் போட்டி தரவரிசை பட்டியலில் இந்திய அணித் தலைவர் விராட் கோலி முதலிடத்தை தக்க வைத்துக்கொண்டுள்ளார்

பந்துவீச்சாளர் பட்டியலில் ரவீந்திர ஐடேஜா இரண்டாவது இடத்திலும் ஐஸ்பிரிட் பும்ரா ஆறாவது இடத்திலும் உள்ளனர் அணிகள் வரிசையில் இந்தியா முதலிடத்திலும் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலும் பாகிஸ்தான் மூன்றாவது இடத்திலும் உள்ளன